எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவரை செங்கோட்டையில் வரவேற்றார் பின்னர் முப்படை வீரர்களின் அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார் செங்கோட்டைக்கு வரும் முன்னர் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் கொடியேற்றிய பின் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து பத்துவார காலத்தில் மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றும் பல முக்கிய முடிவுகளை தமது அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை விலக்கியது முத்தலாக் நடைமுறையை சுட்டப்படி தடை செய்தது முதலியவற்றை இந்த வகையில் உதாரணங்களாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்

அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்துக்கு பலியானவா்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்த பிரதமா் தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் நாட்டுக்கே முதலிடம் என்ற புதிய சிந்தனையை தமது அரசு செயல் புரிகிறது என்றும் குறிப்பிட்ட அவர் ஒரே நாடு ஒரே அரசியல் சுட்டம் என்ற நிலைமை இந்தியாவுக்கு வந்திருப்பது பெருமை அளிப்பதாக அவர் கூறினார் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதற்கான ஜல் ஜீவன் இயக்கத்தை அறிவித்த பிரதமர் இதற்கு அரசு மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவிடும் என்று கூறினார் தண்ணீரை பாதுகாப்பது அரசு திட்டங்களில் மட்டுமின்றி அடித்தள நிலையிலும் நடைபெற வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மேலும் பெரிய அளவில் விவாதங்கள் அவசியம் என்று கூறினார் சிறிய குடும்பம் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காளிப்பாக விளங்கும் என்றும் இது தேசபக்தியின் ஒரு வடிவம் என்றும் பிரதமா் மேலும் கூறினார் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையே நடந்த போட்டி அல்ல மக்கள் தங்களின் கனவை நிறைவேற்ற கலந்துகொண்ட போட்டி என்று வர்ணித்தார்

இதற்கு நமது ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் செல்வத்தை உருவாக்குவோரை நாம் மதிக்க வேண்டும் என்றும் கூறினாா் பயங்கரவாதம் என்பது மனித குலத்திற்கே எதிரி என்றும் அதனை வளர்த்துவிடுவோர் கண்டனத்துக்குரியோர் என்றும் கூறிய பிரதமர் நமது அண்டை நாடுகளான பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இலங்கை முதலியவை பயங்கரவாதத்தால் பெரும் சீரழிவை சந்தித்தன என்று குறிப்பிட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்

முப்படைகளின் செயல்பாட்டை மேம்படுத்த பாதுகாப்பு படைகளுக்கு தலைவர் பதவி உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார்

புறீநகரில் மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து துணை ராணுவப்படை மற்றும் மாநில காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார் பின்னர் உரையாற்றிய அவர் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது என்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களின் வளர்ச்சிக்கு அடிகோலிய ஒன்று என்றும் கூறினார்

காஷ்மீரி பண்டித்துகள் அனைவரையும் மீண்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் குடியமர்த்த அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசியக் கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பை பார்வையிட்டார்

குஜராத்தின் மத்திய பகுதியில் பழங்குடியினர் வாழும் சோட்டாடேபூர் நகரில் மாநில முதலமைச்சா் திரு விஜய் ரூபானி தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார் மும்பையில் மகாராஷ்டிர முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிசும் மிசோராம் தலைநகர் ஐஸ்வாலில் முதலமைச்சர் திரு ஜோர்மா தங்காவும் தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார்கள்

தேசியக்கொடியை ஏற்றினார் லடாக்கில் சுதந்திரதினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது முதன்மை நிர்வாக கவுன்சிலர் கார்கில் ஃபெரோஸ் அகமதுகான் தேசியக்கொடியை ஏற்றி வைக்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தேசபக்தியுடன் சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள் அஸாம் மாநிலத்தில் சுதந்திர தினம் எழுச்சிகரமாக கொண்டாடப்படுகிறது தலைநகர் குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனாவால் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மக்களின் அஸாம் அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் பிழையற்ற தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அரசு உருவாக்கும் என்றும் கூறினார்

முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகெல் தேசியக்கொடியை தலைநகர் ராய்பூரில் ஏற்றி வைத்தார்

இட்டா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பீமா காண்டு தேசியக்கொடியை ஏற்றி வைத்தாா் பின்னர் கொடி வணக்கம் செய்துவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பல்வேறு கட்சிகளின் தலைமை அலுவலகங்களிலும் சுதந்திர தின நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைநகர் தில்லியில் பி ஜேபி தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் செயல் தலைவர் திரு

நட்டா தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தேசியக்கொடியை ஏற்றினார் ஏடிஎம் களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெற்றிபெறாத வழங்கப்படும் பரிவர்த்தனைகளை மாதந்தோறும் இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளாக கருதுமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது அதேபோல இருப்பு நிலை பண மாற்றம் ஆகியவை குறித்த ஏடிஎம் செயல்பாடுகளையும் இலவச செயல்பாடுகளாக கருத வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது தொழில்நுட்பம் காரணமாகவோ பணம் இல்லாமையாலோ வேறு காரணங்களாலோ செயல்படாவிட்டால் ஏடி

அதனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பரிவர்த்தனையாக கருத வேண்டாம் என்றும் இதற்காக கட்டணம் எதுவும் செலுத்ததேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது

திரு மோடி இரண்டாம் முறை பிரதமராக பதவியேற்றப் பிறகு ஒலிபரப்பாகும் மூன்றாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும் மிகச் சிறந்த இந்தியர்களின் தலைசிறந்த பணிகளை கொண்டாடுவதற்கு மனதின் குரல் சிறந்த மேடையாக விளங்குகிறது என்று பிரதமர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்

சகோதர சகோதரிக்கு இடையிலான சிறப்பு உறவை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் இன்று நாடெங்கும் உற்சாகத்துடன் விழாவான கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சகோதரிகள் வண்ண ராக்கிகளை சகோதரர்களின் கையில் கட்டி அவர்களது ஆரோக்கியம் வளம் ஆகியவற்றுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இதற்கு பதிலாக சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை பாதுகாக்க உறுதிமொழி அளிப்பார்கள்